நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் இன்று உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன நேரு பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்த கில்லி வன்முறை தொடர்பாக இதுவறைர்லால் சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளை அழைத்து பேசுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தில்லி குனை நிலை ஆளுநரை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் மேற்குவங்கத்தில் மதரஸாக்களில் ஆசிரியர்களை நியமிப்பதற்கான சட்டம் சரியானது என்று உச்சநீதிமன்றம் தீர்பளித்துள்ளது பங்குச்சந்தைகள் இன்று அதிக அளவில் சரிவை சந்தித்தன

இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் இன்று உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன

தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தில்லியில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன

தில்லிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதை பிஜேபி வரவேற்றுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்த கட்சியின் தில்லி தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு பிரகாஷ் ஜவடேக்கர் இந்தத் தேர்தலை தில்லி மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்ததாக தெரிவித்தார் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான தற்போதைய அரசு குடிநீர் மற்றும் மின்சார தேவையை பூர்த்தி செய்யாமல் மக்களை திசைதிருப்பும் வகையில் செயல்பட்டு வருவதாக கூறினார் மத்திய அரசின் ஆயூஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை அந்த அரசு மக்களிடம் சேர்க்கவில்லை என்றும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் குற்றம் சாட்டினார் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெற்ரிவால் செய்தியாளர்களிடம் பேசுகையில் செயல்பட்டதாகவும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலை தாங்கள் சந்திக்க இருப்பதாகவும் கூறினார் அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ராகவ்சந்தா இந்தத் தேர்தலை சந்திக்க ஆம் ஆத்மி தயாராக இருப்பதாகவும் வெற்றி தங்களுக்கு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற வன்முறை தொடர்ந்து சம்பவங்களை தில்லி நிலை துணை ஆளுநர் திரு அனில் பைஜாலுடன் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக சும்பந்தப்பட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளை அழைத்து பேசுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அப்போது தில்லி துணை நிலை ஆளுநரை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டார் இந்த வன்முறை தொடர்பாக தில்லி காவல்துறை ஆணையரையும் தொடர்பு கொண்டு திரு அமித் ஷா பேசியுள்ளார் இச்சுப்பவம் குறித்து மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தலைமையில் விசாரணை நடத்தவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பதிவாளர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் துணைநிலை ஆளுநர் திரு அளில் பைஜாலை சந்தித்து நிலைமை குறித்து விளக்கம் அளித்தனர் பல்கலைக்கழக வளாகத்தில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டதாகவும் தற்போது அமைதி நிலவுவதாகவும் காவல்துறை கூறியுள்ளது பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி யின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமாள திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியும் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது

காயமடைந்தவர்கள் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேற்குவங்கத்தில் மதரஸாக்களில் ஆசிரியர்கள் நியமனத்திற்கான மதரஸா தேர்வாணைய சட்டம் சரியானது என்று உச்சநீதிமன்றம் தீர்பளித்துள்ளது

இந்த சுட்டம் தவறானது என்று கூறி ரத்து செய்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தவை எதிர்த்து மதரஸா நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு அருண்மிஸ்ரா திரு யு யு லலித் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் விசாரித்தது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று உத்தரவிட்டனர்

இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசை மாநில அரசு வலியுறத்தும் என்று அவர் கூறினார் சர்வதேச பங்குச் சந்தைகள் அதிக அளவில் வீழ்ச்சியடைந்ததை அடுத்து இந்திய பங்கு சந்தைகளும் இன்று சரிவை சந்தித்தன இந்திய பங்கு சந்தைகள் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் சரிவை சந்தித்துள்ளன

கச்சா எண்ணெய் விலை அதிசரித்ததைத் தொடர்ந்து மேற்காசிய பகுதியில் அதிக அளவில் பங்குகள் விற்கப்பட்டதையடுத்து பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்தன

கடந்த வாரம் பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவிய தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் இரண்டு ரானுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்ததைத் தொடர்ந்து எல்லைப் பகுதியில் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது காரிதராயத் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் ஊடுருவ முயன்றபோது பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது ஜம்மு காஷ்மீரில் பிரதமரின் அபிவிருத்தி திட்ட தொகுப்பின்கீழ் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் நடைமுறையில் உள்ள திட்டங்கள் தரம் உயர்த்தப்பட உள்ளதாகவும் அதன் துணைநிலை ஆளுநர் திரு கே கே சர்மா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் மின்சார தட்டுப்பாடு விரைவில் நீக்கப்பட்டு புதிய திட்டங்கள் அனைத்தும் தொய்வின்றி செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் டிவிஷனில் தனியாக மின்கழகங்கள் தொடங்கப்படும் என்று தெரிவித்த திரு சர்மா அதன் நிர்வாக இயக்குநர்கள் மின்கழகங்களின் செயல்திறனை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார்

மகளிருக்கான அதிகாரத்தை பெற்றுத்தருவதில் சிறப்பாக பணியாற்றிய தனிநபர்கள் குழுக்கள் மற்றும் நிறுவணங்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன